நதிகள் இணைப்புத் திட்டம் குறித்து மாநிலங்களிடையே கருத்தொற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமௌ மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார்

காவிரி கடைமடைப் பகுதிகளுக்கு விரைவாகச் சென்றடைய நீர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

உருவெடுத்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பெருமழையால் பாதிக்கப்பட்ட கேரளாவில் இயல்பு நிலை திரும்பத் தொடங்கியுள்ளது

இனி விரிவான செய்திகள் நதிகள் இணைப்புத் திட்டத்தை செயல்படுத்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களிடையே கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவது அவசியம் என மத்திய நீர்வளம் மற்றும் நதிகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நதிகள் இணைப்புக்கான சிறப்புக்குழுவின் கூட்டத்தில் பேசிய அவர் இத்திட்டம் குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்தி பிரச்னைகளுக்கு தீர்வு காண்பதன் மூலம் நதிகள் இணைப்பை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார்

இத்திட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் நாட்டிலுள்ள வறட்சியான மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்குவதுடன் வெள்ளப்பெருக்கு காலத்தில் ஏற்படும் பேரழிவுகள் குறைக்கப்படும் என்றும் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் மேட்டுர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு விரைவாக சென்றடைய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

இவற்றில் உய்யகொண்டான் கால்வாய் கல்லணைக் கால்வாய் மற்றும் வடவாறு நீட்டிப்பு கால்வாய் ஆகியவை வடிவமைக்கப்பட்ட கால்வாய்களாக இருப்பதால் பாசனத்திற்கு தண்ணீர் சென்றடைய அதிக நாட்கள் ஆவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் நிலவும் குடி நீர் பற்றாக்குறையை நிரந்தரமாக போக்குவதற்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப் படவுள்ளதாக சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி விசரோஜா கூறியுள்ளார் ராசிபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் புதிய குடிநீர் திட்டத்தில் ராசிபுரம் நகராட்சி நாமகிரிப்பேட்டை புதுப்பட்டி சீராப்பள்ளி மற்றும் பட்டணம் ஆகிய பேரூராட்சிப் பகுதிகளும் புதுச்சத்திரம் ஒன்றியத்திற்கு உள்ளிட்ட பகுதிகளும் பயன்பெறும் என்றார்

சரோஜா தெரிவித்தார்

இக்கூட்டம் கட்சியின் செயல் தலைவர் திரு

கஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிபிஎஸ்ஈ அமைப்பின் நடைமுறைகளை அதனுடன் இணைந்த அனைத்து பள்ளிக்கூடங்களும் பின்பற்றுகின்றனவா என்பதை உறுதி செய்யுமாறு உத்தரவிட்டார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் எவ்வித நெருக்கடிகளுக்கும் அடிபணியாமல் பணியாற்றியவர் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாஜ்பாய்க்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி பிரார்த்தனைக் கூட்டத்தில் பேசிய அவர் வாஜ்பாயின் முயற்சியால் தான் இந்தியா அனு ஆயுத வல்லரசாக உருவெடுத்து என்றும் இதற்கான தலைமைப் பண்பு அவரிடம் இருந்தது என்றும் குறிப்பிட்டார் மேலும் மறைந்த வாஜ்பாய் தமது வாழ்க்கையை நாட்டு மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார் இக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆஸாத் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து ஆட்சி நடத்தியதாக குறிப்பிட்டார் அவரது ஆட்சிக்காலத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையேயான இடைவெளி மிகவும் குறைவாகவே இருந்தது என்றும் சுட்டிக்காட்டினார் கொள்கை வேறபாடு உள்ள தலைவர்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டவர் வாஜ்பாய் என்றும் விடர்சனங்களைக் கூட நாகரீகமான முறையில் வெளியிட்டவர் எனவும் திரு குலாம் நபி ஆஸாத் தெரிவித்தார் பெருமழையால் பாதிக்கப்பட்ட கேரளாவில் மழழ குறைந்திருப்பதை அடுத்து மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பத் தொடங்கியுள்ளது நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு தொற்று நோய் பரவுவதை தடுக்க மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மகாராஷ்ட்டிராவிலிருந்து அனுப்பப்பட்ட மத்திய அரசின் மருத்துவக் குழுவினரும் நேற்று கேரளா சென்றடைந்தனர் பேருந்து மற்றும் ரயில் சேவைகளும் படிப்படியாக சீரடைந்து வருகிறது

இது தவிர விமானம் மற்றும் கப்பல் மூலமும் உணவுப் பொருட்கள் கொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டன கேரள வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலா இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கவுள்ளதாக தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் கேரள வெள்ள நிவாரண பணிகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாராளமாக நிதி உதவி அளிக்க முன்வருமாறு மாநிலங்களவை மற்றும் மக்களவைத் தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் நேற்று குடியரசுத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடுவை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார் அதன்பிறகு திருவெங்கையா நாயுடு வெளியிட்ட அறிவிட்டில் தாமும் திருமதிகமித்ரா மகாஜனும் தங்களது ஒரு மாத ஊதியத்தை கேரள வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு வழங்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார் கேரள வெள்ள பாதிப்பு அதி தீவிர இயற்கைப் பேரிடர் என்பதால் நிவாரணம் மற்றும் மறு சீரமைப்புப் பணிகளுக்காக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது ஒரு மாத ஊதியத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் தாராளமாக நிதியுதவி வழங்க முன்வருமாறும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார்

உணவு மற்றும் மளிகைப் பொருட்கள் தண்ணீர் பாட்டில் போர்வை படுக்கை விரிப்புகள் மற்றும் துணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் அனுப்பி வைத்தார் இருவரிச் செய்திகள் அண்டை நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அந்நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள திரு இம்ரான் கான் தெரிவித்துள்ளார் உழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகள் மரியம் ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் சீன இந்திய நட்புறவை மேம்படுத்த பாடுபட்டவர் என அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சீனப் பிரதமர் லீ கெகியாங் தெரிவித்துள்ளார் அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்திற்கான ராஜீவ் காந்தி சத் பாவனா விருது மேற்குவங்க முன்னாள் ஆளுநரும் மகாத்மா காந்தியின் பேரனுமான திரு கோபாலகிருஷ்ண காந்திக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று நடைபெறவுள்ள லோக்பால் தேர்வுக் கமிட்டிக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக மக்களவைக் காங்கிரஸ் குழுவின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பிரச்னையை எதிர்கொள்ள பஞ்ச்குவாவில் தகவல் மற்றும் புள்ளிவிவர பரிமாற்றத்திற்கான அலுவலகத்தை ஏற்படுத்த வடமாநிலங்கள் கூட்டாக முடிவு செய்துள்ளன மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திள் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய இந்திரா காந்தி தேசிய திறந்த வெளி பல்கலைக் கழகத்தின் துணைவேந்தர் திரு நாகேஸ்வர ராவ் தலைமையில் தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது

வினேஷ் போகத்தின் வெற்றியால் இந்தியா மகிழ்ச்சி கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வினேஷ் போகத்தின் சாதனைகள் தொடரவும் வருங்கால வீரர்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமையட்டும் எனவும குறிப்பிட்டுள்ளார் இது தவிர ஆடவர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் லட்சய் மற்றும் தீபக் குமார் ஆகியோர் வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளனர்